நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்

நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப் பட்டுள்ளன

பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராம ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் மாவட்டக் குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் மட்டுமே இது என்றார் மாநகராட்சி மற்றும் நகர்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இதற்கிடையே தொகுதி வரையறை உள்ளிட்ட சட்ட நடைமுறைகள் எதுவும் முடிவுறாமல் ஊரகப் பகுதிகளில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தும் முடிவை ஆட்சேபித்து திமுக தாக்கல் செய்துள்ள மனு வரும் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப் படும் என்று உச்ச நீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது புதுவை யூனியன் பிரதேசத்தில் விரைவில் உள்ளாட்சித் தேர்தல்களை நடத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில தேர்தல் ஆணையர் நியமிக்கப் பட்டதை அடுத்து உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்பக் கட்டப் பணிகள் மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகக் கூறினார் வார்டுகளை மறுவரையறை செய்யவேண்டும் என்ற கோரிக்கை பெறப்பட்டதாகக் கூறிய அவர் இதைத் தொடர்ந்து வார்டுகள் மறுவரையறை செய்யப்பட்டன என்றார் வார்டுகள் மறுவரையறை செய்யப்பட்ட பின்னர் முதலமைச்சர் அனைத்துக் கட்சிக் கூட்டம் ஒன்றையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றையும் நடத்தியதாகவும் இதில் வார்டுகள் மறுவரையறை செய்யப்பட்டதில் உள்ள குறைபாடுகள் சுட்டிக் காட்டப் பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து மீண்டும் வார்டுகளை மறுவரையறை செய்யவேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளதாக அவர் கூறினார் வார்டுகள் மறுவரையறை செய்யப்படும் நடைமுறைகள் முடிவடைந்தவுடன் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படும் என்றார் அவர் ஹைதராபா தில் அண்மையில் கால்நடை பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப் பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இன்று நாடாளுமன்ற இரு அவைகளிலும் கடும் கண்டனம் தெரிவிக்கப் பட்டது இதை செய்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் கூறினர் மகளிருக்கு எதிரான குற்றங்களை கண்காணிக்க காவல்துறையின் செயல்பாடுகளிலும் சட்டங்களிலும் உரிய மாறுதல்களைக் கொண்டுவர வேண்டுமென்றும் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் மக்களவையிலும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப் பட்டது இந்த சம்பவம் குறித்து விவாதிக்கத் தயாராக இருப்பதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இத்தகைய சம்பவங்களில் ஈடுபடுவோரை கடுமையாகத் தண்டிக்க சட்டங்களை கடுத்தமாக்க அரசு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பின்னர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய உள்துறை இணை அமைச்சர் திருகிஷன் ரெட்டி படுகொலை செய்யப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினருக்கு உரிய நியாயம் விரைவில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

பாலச்சந்திரன் தெரிவித்தார் தொடர் மழை காரணமாக சிதம்பரம் அண்ணாமலை பலகலைக் கழகம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் சென்னைப் பல்கலைக் கழகத்திற்கு உட்பட் கலை அறிவியல் கல்லூரிகளில் இன்று நடைபெறுவதாக இருந்த தேர்வுகள் ஒத்திவைப் பட்டுள்ளன மழை காரணமாக புதுவை மற்றும் தமிழகத்தின் கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளுர் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது தொடர் மழை காரணமாக புதுவை தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடுர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கோழுகி அணைகள் அவற்றின் மொத்தக் கொள்ளளவை எட்டியுள்ளதால் இந்த அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப் படுகிறது

கரையோரப் பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு அறிவுறுத்தப் பட்டுள்ளனர்

எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே வெள்ள நிலவரம் குறித்து தமிழக முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிர்வாகம் உடனடி நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை காலதாமதம் இன்றி கிடைக்க ஏற்பாடு செய்யவேண்டும் என்றும் முதலமைச்சர் பணித்துள்ளார்

நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார்

ரெயின்போ நகர் இந்திரா காந்தி சதுக்கம் மரப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள நீர் அகற்றப் பட்டதாக அவர் கூறினார் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதை நிரந்தரமாகத் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் வரும் ஜனவரி மாதத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுப்பணித் துறை உள்ளாட்சித் துறை வருவாய்த் துறை உள்ளிட்ட பல துறைகள் ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார் அவர் மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் புதுவையில் உள்ள அனைத்து நீர் ஆதாரங்களும் நிரம்பி வருவதாகவும் திரு நமச்சிவாயம் தெரிவித்தார் புதுவையில் இன்று குடிமைபொருள் வழங்குதுறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கைது செய்யப் பட்டனர் அரிசிக்கு பதில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் அரசு பணம் செலுத்தத் தவறியதை ஆட்சேபித்து இவர்கள் இன்று கட்சியின் மாநிலத் தலைவர் திரு சாமிநாதன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர் புதுவையின் அனைத்து சட்டமன்றத் தொகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநிலத் தலைவர் திரு சாமிநாதன் இலவச அரிசி விஷயத்தில் புதுவை காங்கிரஸ் அரசு மக்களை ஏமாற்றுவதாகக் குற்றம் சாட்டினார்

எஞ்சிய மாதங்களுக்கு ரேஷன் அரசிக்கு பதில் பணம் வழங்க வேண்டியிருப்பதாக அவர் கூறினார்

புதுவையில் காவல்துறை துணை ஆய்வாளர் தற்கொலை குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென்று மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது நெட்டப்பாக்கம் காவல்துறை துணை ஆய்வாளர் மேல் அதிகாரிகளின் நெருக்குதல் காரணமாகவே தற்கொலை செய்துகொண்டதாகவும் இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென்று மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநிலச் செயலர் திரு ராஜாங்கம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார் சிபிசிஐடி விசாரணை பாரபட்சமின்றி நடக்காது என்பதால் தற்போது பதவியில் உள்ள நீதிபதி ஒருவரைக் கொண்டு இந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்